முக்கியப் பங்காற்றுவதாக பிரதமர் திரு

உயிர்காக்கும் சாதனங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக தில்லி ராணுவ மருத்துவமனை தெரிவித்துள்ளது

கேரள மாநிலம் மூணாறு ராஜமலையில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கேரள முதலமைச்ச் திரு பினராயி விஜயன் இன்று நேரில் பார்வையிட்டார் நேர்மையாக வரி செலுத்துவோர் நாட்டின் வளர்ச்சியை கட்டமைப்பதில் முக்கியப் பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

மத்திய அரசு மக்களுக்கு உகந்த திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை அளிப்பதாக கூறிய அவர் இதற்காக தகவல் தொழில்நுட்பங்களை அரசு பயன்படுத்துவதாகவும் அதனால் நல்ல விளைவுகளும் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் வரிக் கணக்குகளை தாக்கல் செய்ய ஒருவர் அலுவலகத்திற்கு வரவேண்டிய அவசியம் இல்லை என்றம் மேலும் புதிய திட்டத்தால் வரி செலுத்துவோர் எந்தவித அச்சமும் இல்லாமல் தங்களது கணக்குகளை தாக்கல் செய்யலாம் என்றும் கூறினார் நாட்டில் முக்கியமான பல துறைகளில் அரசு மேற்கொண்டு வரும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் புதிய உச்சத்தை இன்று எட்டியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பல்வேறு தொழில் வர்த்தக சபை நிறுவளங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

நரேந்திர மோடி நாளை மறுநாள் தேசியக் கொடியை ஏற்றி வைக்கிறார் பின்னர் அங்கிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார் இதை முன்னிட்டு இன்று காலை தில்லி செங்கோட்டையில் முழுஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது

இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு

மாநிலத்தில் நடைபெறவுள்ள சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் மூத்த குடிமக்களை அழைக்க வேண்டாம் என்றும் பள்ளிகள் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றில் அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் கதந்திர தின நிகழ்ச்சியை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் வயது மூப்பினை கருத்தில் கொண்டு அவர்களது இல்லத்திற்கே சென்று பொன்னாடை போர்த்தி உரிய மரியாதை செலுத்தமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில அரசு அறிவுரை வழங்கியுள்ளது

இந்நோய்த் தொற்றை தடுக்க மத்திய அரசு சார்பில் விலையில்லாமல் இப்பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பெரும்பாலான பொருட்கள் ஆரம்ப காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்தன உலகம் முழுவதும் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதை அடுத்து சுகாதாரம் ஜவுளி மருந்து உற்பத்தி ஆகிய துறைகளும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் இணைந்து இப்பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்குவித்த காரணத்தால் தற்போது இவை தாராளமாக கிடைக்கின்றன

சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொதுமருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ள பிளாஸ்மா வங்கிக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இதுகுறித்து மத்திய சாலை போக்குவரத்துத் துறை செயலர் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை பரிசோதித்து வழங்கப்பட்டுள்ள சான்று அடிப்படையில் அவற்றில் மின்கலங்கள் பொருத்தப்படாமல் இருந்தாலும் பதிவு எண் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பதிவு செய்யும்போது எந்தவகையான பேட்டரிகள் பயன்படுத்தப்படவுள்ளது அதன் நோக்கம் குறித்து கேள்வி எழுப்பத் தேவையில்லை என்றும் அந்தக் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது நாட்டில் வாகன எரிபொருட்களால் அதிகரித்து வரும் கற்றுச்சூழல் மாசை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய அரசு மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களின் உற்பத்தியையும் பயன்பாட்டையும் ஊக்கப்படுத்தி வருகிறது உடல்நலக் குறைவால் தில்லி ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது அவரது உடல்நிலை சுயநினைவற்ற நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் உயிர்காக்கும் சாதனங்களின் உதவியுடன் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ரானுவ மருத்துவமனையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது கடந்த திங்கட்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திரு பிரணாப் முகர்ஜி க்கு மூளையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அதன்பின்னர் அவரது உடல்நிலை மோசமானது

கேரள மாநிலம் மூணாறு ராஜமலையில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இன்று நேரில் பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் முன்னதாக நேற்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் ராஜமலை நிலச்சரிவில் உயிரிழந்தோர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வீடு ஒன்று கட்டித் தரவும் முடிவு செய்யப்பட்டது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் மழை நின்றவுடன் மீண்டும் மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடும் பணி தொடரும் என்று தேவிகுளம் சார் ஆட்சியர் திரு பிரேம் கிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னை ஆயிரம்விளக்கு தொகுதி திமுக சுட்டமன்ற உறுப்பினர் திரு

செல்வம் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டதால் திமுகவில் அவர் அவகித்து வந்த அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுவதோடு கட்சியின் ப அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நிரந்தரமாக நீக்கிவைக்கப்படுவதாக கட்சியின் தலைவர் திரு முகஸ்டாலின் இன்று விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் புல்வாமா மாவட்டத்திற்குட்பட்ட அவந்திப்புரா பகுதியில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகளின் இரண்டு மறைவிடங்களை பாதுகாப்புப் படையினர் கண்டுபிடித்து அழித்தனர் அந்த இடத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கண்டெடுக்கப்பட்டதாக யூனியன் பிரதேச காவல்துறையின் அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அடர்ந்த வனப்பகுதியில் தீவிரவாதிகள் தங்கியிருப்பதாக கிடைத்த உறுதியான தகவலை அடுத்து அந்தப் பகுதிக்கு நேற்றீரவு சென்ற ராணுவம் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினர் அந்த இடத்தில் சோதனை நடத்தினர் இன்று காலை வரை நீடித்த சோதனையில் ஏ

தலைநகர் தில்லி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றது நேற்றிரவு தொடங்கிய மழை இன்று காலை வரை நீடித்தது நகரில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மனழ பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது